பழங்குடியினரை பாதிக்கும் வகையில் உள்ள வனத்துறை திருத்த வரைவு சுட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற உள்ளதா அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் நிதி அமைப்புகளுக்கு இந்தியா தனது முழு ஆதரவையும் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ஒவ்வொரு உறுப்பு நாட்டின் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பான அமங்களை ஆய்வு செய்து வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சிக்கான மண்டல வங்கியை விரைவில் திறக்க வேண்டும் என்று திரு மோடி வலியுறுத்தினார் பிரிக்ஸ் மாநாட்டையொட்டி வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் புதிய வங்கி தலைமையகத்தில் முக்கிய பணிகள் குறித்தும் வங்கியின் மண்டல அலுவலகங்களின் பணிகள் குறித்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்துதரப்பு மக்களுக்கும் போதிய் மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு மருத்துவ உதவிகள் திட்டங்கள் குறித்தும் வேளாண் தொழில்நுட்ப திட்டங்கள் குறித்தும் மின்னனு தகவல் கட்டமைப்பு மூலம் பிரிக்ஸ் நாடுகள் தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்த தகவல் கட்டமைப்பு பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிவான வா்த்தகம் மற்றும் சந்தையை பெரிய அளவில் விரிவுப்படுத்துவதற்கு உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்

இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய சுற்று சூழல் வனத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் பழங்குடியின மக்களை பாதிக்கும் வகையில் எந்தவொரு சுட்டத்தையும் மத்திய அரசு கொண்டுவராது எனத் தெரிவித்தார் வளப்பகுதியில் வாழும் மக்கள் குறிப்பாக பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் தில்லி மற்றும் தலைநகள் எல்லைக்குப்பட்ட பகுதிகளில் காற்று மாசுவை குறைப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு தில்லி பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மற்றும் அரியானா தலைமைச் செயலாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

தில்லி நகர் பகுதிகளில் இரண்டு மற்றும் மூன்று சக்கர வாகனங்களுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க அடிப்படையிலாள சுழற்சி முறை போக்குவரத்து அனுமதி குறித்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் காற்று மாசுப்படுவது மேலும் அதிகரித்து வருவது ஏன் என்றும் கேள்வி விளக்கம் கேட்டனர் வானங்கள் மட்டுமின்றி வேறு வகையில் ஏற்படும் புகை மாசுவை கண்டறிந்து அஅற்றுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தில்லி அரசுக்கு உச்சநீதிமன்ற பெஞ்ச் உத்தரவிட்டது தில்லியில் புகை மாசுவை உறிஞ்சுவதற்கான கோபுரங்களை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்தது இதனிடையே இன்று புதுதில்லியில் பேசிய மத்திய சுற்று சூழல் துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண அளைத்து தரப்பினருடை முழு ஒத்துழைப்பும் தேவை என்று கூறினார் காற்று மாசு பிரச்சினையை தீர்க்க அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அவர் நிலைளமயை புரிந்து கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுப்பதிலும் உறுதியாக இருப்பதாக திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் டெல்லியில் ஒற்றை இரட்டை இலக்க வாகன போக்குவரத்து கட்டுப்பாட்டை நீட்டிப்பது குறித்து வரும் திங்கட் கிழமை முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சா் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளாா் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் இன்னும் ஒரிரு நாட்களில் காற்றின் தரம் மேம்படும் என தாம் நம்புவதாக கூறினார் போக்குவரத்து கட்டுப்பாடுகளால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்தை கருத்தில் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அண்டை மாநிலங்களில் வைக்கோல் மற்றும் சிறுகுச்சிகள் எரிக்கப்படுவதால் உண்டாகும் புகை காரணமாகவே தில்லி மண்டலத்தில் காற்று மாசுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார் ரஃபேல் போா் விமான ஒப்பந்தத்தில் எவ்வித முறைகேடும் நடைபெற வில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள போதிலும் மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டு வரும் தவறான பிரச்சாரத்தை எதிர்த்து பிஜேபி நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புபேந்திர யாதவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு ராகுல் காந்த உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கூறியுள்ள உண்மைக்கு புறம்பாள குற்றச்சாட்டுகளுக்கு தங்களிடம் மன்ளிப்பு கோர வேண்டும் என்று கூறினார்

மேற்கு பகுதியில் இருந்து வரும் குளிரின் தாக்கம் காரணமாக கடுமையான பனிப்பொழிவுடன் மழையும் இருக்கும் என்று தெரிவித்துள்ளது பனிப்பொழிவு குறித்த வானிலை அறிவிப்பை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன ஸ்ரீநகர் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலைகளும் மொஹல் நெடுஞ்சாலையும் முடப்பட்டுள்ளன

குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள ச்தார் ரானுவ நிலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் வீர மரணமடைந்த மத்திய ரிச்வ் படை வீரர்களுக்கு உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா வீரவணக்கம் செலுத்தியுள்ளாா் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் நாட்டின் எல்லைப் பகுதியில் தங்கள் இன்னுயிரை துச்சமென மதித்து நாட்டை பாதுகாக்க வீரர்களின் பெருமைமிக்க வரவாற்றை நாட்டு மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் சேவை ஒன்றையே தங்களது இலட்சியம் என கொண்டு பல்வேறு நெருக்கடியான குழல்களிலும் நாட்டை காக்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய ரிச்வ் படை வீரர்களின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் முன்னோர்கள் தியாகம் மதிப்பு ஒற்றுமை என்ற மாண்புகளை அடிப்படையாக கொண்டு சிறந்த குடும்பத்தை உருவாக்கினார்கள் என்றும் அதுவே பல காலமாக பின்பற்றப்படுகிறது என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார்

நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்கவிருப்பதையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை கோர இந்த கூட்டத்தை அவர் அழைத்துள்ளார்

அமெரிக்காவில் உள்ள தொழிலதிபர்களும் அமெரிக்கா வாழ் இந்தியர்களும் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று வாஷிங்டனில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார்

ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார் இன்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இவரை எதிர்த்து ஆடிய சீனாவின் சென் லாங் முதல் செட்டுக்குப் பின் காயம் காரணமாக போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இதையடுத்து ஸ்ரீகாந்த் வெற்றிபெற்றதாக அறிவிக்கப்பட்டார்